முன் கொண்டுவரப்படும் முயற்சியில் இந்தியா தொடர்ந்து ஈடுபடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிர மாநிலம் லாட்டுரில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை நெறிமுறைகளை மீறவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழி வகுப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு புதிய சுட்டம் கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்குள்ளார்

வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் குடிமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தீவிரவாத அமைப்புகளையும் அதன் தலைவர்களையும் சர்வதேச ஒத்துழைப்புடன் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படும் முயற்சியில் இந்தியா தொடர்ந்து ஈடுபடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஜெய்ஷ் இ முகமது தலைவள் மசூத் அஸாரை சர்வதேச தீவிரவாதியாக ஐ நா அறிவித்ததை வரவேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தீவிரவாதிகள் மற்றும் அதன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான சர்வதேச சமுதாயத்தின் சரியான நடவடிக்கை இது என்று கூறியுள்ளார் மசூத் அஸார் மற்றும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஐ நாவுடன் இந்தியா தகவல்களை பரிமாறிக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் மூலம் மசூத் அஸாருக்கு இதன் தமது விலக்கிக்கொண்டதைபடுத்து ஐ நா தீவிரவாத தடைக்குழு மசூத் அஸாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்ததாக தெரிவித்துள்ளார் ஐ நா வுக்கான இந்தியாவின் நிரந்திர துதர் திரு சையத் அக்பருதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரிய மற்றும் சிறிய நடுகள் இணைந்து இத்தடைக்கு ஆதரவு அளித்துள்ளதாகவும் இதற்கு இந்தியா நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் இத்தடை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியின்போது தெரிவித்தார் ஐ நாவின் இம்முடிவை வரவேற்றுள்ள சர்வதேச சமுதாயம் பாகிஸ்தான் அதன் மண்ணிலிருந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியறுத்தியுள்ளது மசூத் அஸார் மீதான தடையின் மூலம் அவரது சொத்தை பறிமுதல் செயய வேண்டும் என்றும் பயணம் மேற்கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஐ நா உறுப்பு நாடுகளை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது இந்நடவடிக்கை தெற்காசியாவின் வளர்ச்சிக்கு உதவும் என்று இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் மற்றும் காமன்வெல்த் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்று பிரான்ஸ் கூறியுள்ளது

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் இலவச எரிவாயு போன்ற நலத்திட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழி வகுப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடன் பத்து நாட்களில் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறிய அக்கட்சியின் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து பதில் அளிக்க இதுவரை எவரும் தயாராக இல்லை என்று திரு மோடி தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கடனை திருப்பிச் செலுத்தாத விவசாயிகள் சிறையில் அடைக்கப்படமாட்டார்கள் என்றும் அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் மத்தியப்பிரதேச மாநிலம் பிப்பரியா என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வதற்கு உரிய சட்டத்தை காங்கிரஸ் இயற்றும் என்றும் விவசாயிகளுக்கு என தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி அமலாக்கம் ஆகியவற்றால் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெருகிவிட்டதாக குற்றம்சாட்டினார் இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்க காங்கிரஸ் கட்சி உதவும் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் கிழக்கு உத்தரட்பிரதேச பொறுப்பாளருமான திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா ரேபரேலி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் பிள்னர் அமேதியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியிலும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஃபோனி புயல் ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் உள்ள சடபடா அருகே நாளை கரையைக்கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதுகுறித்து புவனேஷ்வர் வாளிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் கரையை கடந்த பிறகு மாநிலத்தில் ஒன்பது மாவட்டங்களில் சேதம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரையை கடந்த பிறகு கோர்தா கட்டாக் ஜெய்ப்பூர் பத்ராக் மற்றம் பாலசோர் மாவட்டங்கள் வழியாக மேற்கு வங்கத்திற்கு புயல் செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து கஞ்ஜம் கஜபதி மற்றும் ஜகத்சிங்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சேதம் ஏற்படலாம் என்பதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தேசிய பேரிடர் மேலான்மை மீட்புப் படைகள் தயார் நிலையில் உள்ளன தமிழ்நாடு

புயலால் பாதிக்கப்படும் இடங்களில் உள்ள மக்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருந்துப்பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் மாநில உள்துறை பொறுப்பை வைத்துள்ள முதலமைச்சர் திரு ஃபட்னாவிஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிர மாநிலம் லாட்டுரில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை நெறிமுறைகளை மீறவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த விவகாரத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகள் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் மத்தியப்பிரதேச மாநிலம் ஷடோலில் நடைபெற்ற பிரச்சாரத்தின்போது பிரதமர் குறித்து குற்றச்சாட்டு கூறியதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இதேபோல் பிரதமர் குறித்து அகமதாபாத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியதாக காங்கிரஸ் தலைவரும் பஞ்சாப் அமைச்சருமான திரு நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் அவர் இன்று மாலைக்குள் தமது பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவரும் மத்திய பிரதேச முதலமைச்சருமான திரு கமல்நாத் அம்மாநிலத்தில் உள்ள கள்ட்வாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை நெறிமுறைகளை மீறவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இத்தடை இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்தது தீவிரவாத எதிர்ப்புப்படையின் முன்னாள் தலைவர் ஹேமந்த் கர்கரே மற்றும் பாபர் மசூதி இடிப்பு சும்பவம் ஆகியவை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று சாத்வி பிரக்யாவை எச்சரித்துள்ளது

இலங்கை குண்டுவெடிப்பு சும்பவத்தில் தொடர்புடைய ஒன்பது தற்கொலைப்படை தீவிரவாதிகளின் பெயர்களையும் படங்களையும் இலங்கை காவல்துறை வெளியிட்டுள்ளது

கொழும்பில் உள்ள ஷன்கிரில்லா ஹோட்டலில் இத்தாக்குதல் நடந்ததாகவும் ஐஹ்ரான் காசிம் என்ற தீவிரவாதியின் தலைமையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இலங்கை காவல்துறை கூறியுள்ளார்

புள்ளி பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் உள்ள சென்னை தில்வி அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஏற்கெனவே முன்னேறியுள்ளன மும்பையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது